ஆடவர் டிரிபிள் ஜம்ப் பிரிவில் அர்பிந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இன்று நேபாளம் புறப்படுகிறார் காட்மாண்டுவில் நடைபெறவுள்ள பீம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கவுள்ளார் இதுகுறித்து தமது முகநூலில் பதிவிட்டுள்ள அவர் இந்த மாநாட்டின் மூலம் வங்காள விரிகுடா பகுதியில் அமைதியையும் செழுமையையும் ஏற்படுத்த முடியும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் அப்போது அவர்களுடன் பிராந்திய மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் தென்கிழக்காசிய அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுவரும் நட்புறவை வெளிப்படுத்துவதாக பிரதமர் கூறியுள்ளார்

தொழில் வளர்ச்சி மற்றும் போதிய பருவ மழை காரணமாக இந்த வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளது மும்பையில் நேற்று ரிசர்வ் வங்கியின் ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டது

வேளாண்மை மற்றம் தொழில் துறையில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ருபாய் நோட்டுகள் தட்டுப்பாடு எதுவும் தற்போது இல்லை என்று திரு கர்க் தெரிவித்தார்

மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளா மாநிலத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் இது தொடர்பாக மாநில அரசின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றும் என்றும் மத்திய நிதி மற்றும் கப்பல்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் நேற்று மாநில வங்கியாளர்களின் குழுக் கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றமாறு அரசு மற்றும் தனியார் காப்பீடு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மாற்று வங்கி கணக்கு புத்தகம் வழங்குவதற்கான கட்டணத்தையும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காமல் இருப்பவர்களின் மீது விதிக்கப்படும் கட்டணத்தையும் செய்திருப்பதாக தெரிவித்தார்

ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் அசாம் மேகாலயா மற்றும் நாகலாந்து மாநிலங்களில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் ஆதார் எண் இல்லாமல் பதிவு செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இம் மாநிலங்களில் ஆதார் பதிவு நடவடிக்கைகள் குறைவாக நடைபெற்றுள்ளதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது

நாடு முழுவதிலும் ஆறு கோடி பேர் உறுப்பினர்களாக உள்ள தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் பத்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தேவைப்படும் இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

மளழ நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுப்பதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தடுப்பணைகள் கட்டும் திட்டத்தின்கீழ்

வெட்டப்பட்ட கால்வாய் எந்த அளவிற்கு தண்ணீர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணீரை திறந்துவிடுவதாகவும் கடைமளடப் பகுதிக்கு தேவையாள தண்ணீர் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார் அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும்போது வெள்ளப் பெருக்கு ஏற்படுவது இயற்கைதான் என்றும் முதலமைச்சர் திரு

இந்திய விண்வெளித் துறைக்கு தேவைப்படும் பிஎஸ்எல்வி ராக்கெட் மற்றும் சிறிய ரக செயற்கைக் கோள்களை செலுத்தும் ராக்கெட்டுகளை தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெறுவதற்கு இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு

சிவன் கூறியிருக்கிறார் பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராக்கெட்டுகளை தயாரிப்பில் தனியார் நிறுவனங்கள் முக்கியப் பங்கு வகிக்கும் என்று தெரிவித்துள்ளார்

இந்திய விமானப் படையில் உள்ள ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விண்வெளி வீரர்களின் உதவியுடன் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலம் பீமா கோரேகான் வன்முறை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களை அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை வீட்டுக் காவலில் வைக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ளது

கைது நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவிற்கு பதில் அளிக்குமாறு மகாராஷ்டிர மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

இந்தியா அரபு நாடுகள் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் நல்லுறவை போற்றும் வகையில் கவுரவ விருந்தினராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அபுதாபி அரசு தெரிவித்துள்ளது

இது தொடர்பாக டிவிட்டரில் பதிவிட்டுள்ள ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கான இந்திய துதர் திரு நவ்திப் சூரி புத்தக காட்சி மூலம் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகள் வலுப்படும் என்று தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் புதுதில்லியில் நடைபெறவுள்ள புத்தக காட்சியில் கவுரவ விருந்தினராக ஷார்ஜா இடம் பெறும் என்று திரு நவ்திப் சூரி குறிப்பிட்டுள்ளார்

இதுகுறித்து சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சும்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையோன நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சௌதாம்டனில் இன்று தொடங்குகிறது இந்திய நேரப்படி இப் போட்டி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது

டேபிள் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சரத்கமல் மணித்தாபத்ரா இணை சீன இணையிடம் தோல்வியடைந்து வெண்கலப்பதக்கம் வென்றது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இறுதிப்போட்டிக்கு முன்னேறி உள்ளது